சண்முகம் தெரிவித்துள்ளார்

கிரண்பேடி கூறியுள்ளார் ஆங்கிலப் புத்தாண்டை முன்னிட்டு புதுவை தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

சண்முகம் தெரிவித்து இருக்கிறார் விழுப்புரத்தில் இன்று நடந்த முதலீட்டாளர் மாநாட்டை துவக்கி வைத்து பேசும் போதுஅவர் இதை தெரிவித்தார்

அவைத் துவங்கியவுடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய்கோயல் சபை செயல்பட அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டார் அதன் பிறகு அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியப்படி அவையின் மையப் பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர் அவையின் துணைத் தலைவர் சபையில் அமைதி ஏற்பட முயற்சி எடுத்தார் எனினும் அமளி தொடர்ந்ததால் அவை ஒத்திவைக்கப்பட்டது அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் மைய பகுதியில் கோஷங்கள் எழுப்பி கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் உறுப்பினருமான திரு குலாம்நபி ஆசாத் குறுக்கிட்டு காவிரி பிரச்னைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறினார் ரபேல் போர் விமானம் வாங்குவதற்கு நடந்த ஒப்பந்த பேரத்தில் ஊழல் நடந்ததாக கூறும் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் நிராகரித்துள்ளார் பலமுறை சொல்லப்படும் பொய் உண்மையாக மாற முடியாது என அவர் கூறினார் மக்களவையில் இன்று கேள்வி நோத்திற்கு பிறகு இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு திரு ராஜ்நாத் சிங் பதிலளித்தார் இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு சீராகவே உள்ளது என கூறிய அவர் விவாதத்திற்கும் அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவாத்தில் பங்கேற்க ஏன் தயாங்குகின்றன என அவர் கேள்வி எழுப்பினார் முன்னதாக இந்த விவகாரம் குறித்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு மல்லிகா அர்ஜுன கார்கே இந்த ஒப்பந்தம் குறித்து கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைவிடுத்தார் ரபேல் மற்றும் இதர பிரச்னைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை சிறிது நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் கூடிய போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் மைய பகுதிக்கு வந்து ரபேல் விவகாரம் தொடர்பாக கோஷங்களை எழுப்பினர் அப்போது பிஜேபி உறுப்பினர்களும் எதிர் கோஷங்களை எழுப்பினர்

இந்த மசோதா தெரிவு குழுவிற்கு அனுப்பப்பட வேண்டும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாம் கோரினார் மசோதாக்கள் முதலில் தெரிவுக் குழுக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற நியதியை அரசு மாற்ற முயலுவதாக அவர் குற்றம் சாட்டினார்

விஜய்கோயல் இந்த பிரச்னையில் அரசு விவாத்திற்கு தயாராக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி மசோதாவை நிறைவேற்றுவதில் தடைகளை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் அரசும் எதிர்க்கட்சியும் இந்த பிரச்னையில் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் அவையில் இன்று எந்த நடவடிக்கையும் நடைபெறவில்லை ஜம்மு காஷ்மீர் நவ்காங் பகுதியில் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோடு அருகே உள்ள காவல் சாவடி ஒன்றின் மீது பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் தாக்குதல் நடத்த முற்பட்ட ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் முறியடித்துள்ளது

பயங்கரவாதிகள் நடமாடிய அந்த பகுதியில் ஏராளமான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன இந்த வெடிப்பொருட்களில் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்வை என்ற குறிப்பு இருந்தது இந்த தாக்குதலின் போது பயங்ரகரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவ வீர்ர்களை போன்றே சீருடை அணிந்திருந்தனர் இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் எல்லைப் பாதுகாப்பு படை வீரர்களின் சீருடையையும் அவர்கள் அணிந்திருந்தனர் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் உதவியுடன் இந்திய ராணுவ நிலை மீது பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிருந்தது கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளின் எண்ணிக்கையில் இருந்தே தெரிகிறது என இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

கிரண்பேடி கூறியுள்ளார் புதுச்சேரி புரொமனேடு பீச்சை மீட்டெடுத்தது மிகப் பெரிய சாதனை என்று கூறியுள்ளார்

டெங்கு நோய் தடுப்பு மற்றொரு பெரிய சாதனை என குறிப்பிட்ட அவர் கடந்தாண்டை ஒப்பிடும் போது இந்தாண்டில் டெங்கு நோய் கட்டுப்பாட்டில் புதுச்சேரி சிறப்பாக செயல்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் பொது நிதியையும் மானியத்தையும் பயன்படுத்துவதில் புதுச்சேரி நடப்பாண்டில் மேலும் சிக்கனமாக இருந்தது என அவர் கூறியுள்ளார் நிர்வாக முறைகள் நிலுவையில் உள்ள அரசு ஊழியர்களின் பிரச்னைகள் தொழிற்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துதல் சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் நகரை பசுமையாக்குதல் போன்றவற்றிலும் புதுச்சேரி கடந்த காலத்தை ஒப்பிடும் போது சாதனை படைத்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் கூறினார் கிராம சுகாதாரத்தை மேம்படுத்த முனைப்பு காட்டப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ள அவர் சாலை பாதுகாப்பு நகர்புற விதிகளை அமல்படுத்துதல் போன்ற பணிகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வரும் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்தாண்டில் புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தலும் நடைபெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் செழிக்க அனைத்து விதத்திலும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்றும் அமைதி காக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் நாளை ஆங்கில புத்தாண்டு பிறப்பதை முன்னிட்டு புதுவை தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தனது வாழ்த்து செய்தியில் புதுச்சேரி மக்களுக்கு அமைதி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி உள்ளார் புத்தாண்டிலுல் துணைநிலை ஆளுநரின் மாளிகையை மக்கள் எளிதில் தொடர்பு கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார்

அப்போது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பார்வையாளர்களை வரவேற்று அவர்களுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி கொள்கிறார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் புத்தாண்டு புதுச்சேரிக்கு மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டாக இருக்கும் என்று கூறியுள்ளார் நாடு முழுவதும் விடியல் ஏற்படும் என கூறியுள்ள அவர் புதுச்சேரி மாநிலமும் மலர்ச்சி மற்றும் வளர்ச்சி பெறுவது நிச்சயம் என கூறியுள்ளார்

புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் திரு

ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில் புதுச்சேரி மாநிலத்தில் தொழில்வளம் பெருகவும் சுற்றுச்சழலை பாதுகாக்கவும் மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் புத்தாண்டு எல்லா வளங்களை அள்ளித்தரும் ஆண்டாக மலர வேண்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் விடுத்துள்ள செய்தியில் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படவும் சிறுகுறு தொழில் புரியும் தொழிலாளர்கள் நலன் காக்க புத்தாண்டில் மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி விடுத்துள்ள செய்தியில் எதிர்க்காலத்தை வளமையாக்க புதுவை அரசுக்கு மாநில மக்கள் நல்ல ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள் என்றும் புத்தாண்டில் அனைத்து நலன்களுடன் மக்கள் பெரு வாழ்வு வாழ புதுவை அரசு பாடுபடும் எனவும் கூறியுள்ளார் புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலேயே தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று ஐக்கிய சபைகள் பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்து இருப்பது புதுச்சேரி அரசு மக்கள் நலன் சார்ந்த அரசாக செயல்பட்டு வருவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் இது புதுவை மாநில மக்களுக்கு கிடைத்துள்ள பாராட்டு என்றும் வருவாய் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு

ஓ

எப் ஷாஜகான் தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மற்ற அமைச்சர்களும் கட்சித் தலைவர்களும் புதுவை மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

ஹர்தீப்சிங் புரி தெரிவித்துள்ளார்

பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான மிரினால் சென் னின் மறைவிற்கு மாநிலங்களவை இன்று இரங்கல் தெரிவித்தது மிரினால் சென்னிற்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் உறுப்பினர்கள் மவுன அஞ்சலி செலுத்தினர்

சண்முகம் தெரிவித்துள்ளார்

கிரண்பேடி கூறியுள்ளார் ஆங்கிலப் புத்தாண்டை முன்னிட்டு புதுவை தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்